அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என பிரதமர் திரு நநரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

மும்பை அணி நிர்ணயித்துள்ளது

இடஒதுக்கீடு குறித்து எதிர்கட்சிகள் மக்களிடையே தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் போர்ப்ஸ்கஞ்ச் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஊழல் குடும்பம் மற்றும் சாதிமத அடிப்படையிலான அரசியலுக்கு முற்றப்புள்ளி வைக்கப்படும் என்று கூறினார் முன்னதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி மீன்டும் ஆட்சி அமைத்தால் நாட்டின் எல்லைப் பகுதிகளில் ஊடுருவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் நாட்டின் எல்லைப் பகுதியில் வேலி அமைக்கும் பணியை விரைந்து முடித்திட முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் குடியுரிமை திருத்தச் சுட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் மேற்குவங்க திரிணமூல் காங்கிரஸ் அரசு புதிய ஊதியக் கமிஷன் பரிந்துரைப்படி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார்

பீகார் மாநிலம் ஷிப்பாலில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஐந்தாண்டுகளில் இளைஞர்களுக்கு அதிகளவில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தந்துள்ளதாக கூறுவதை ஏற்கமுடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி போட்டியிடும் கேரள மாநிலம் வயநாட்டில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா பிரச்சாரம் மேற்கொண்டார்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் பழங்குடியினர் விவசாயிகள் நலனுக்காக தமது கட்சி பாடுபடும் என்றும் அவர் கூறினார்

பீகாரில் தேர்தல் பிரக்சாரம் மேற்கொண்ட ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ் குமார் கப்பால் மகேந்திரபுரா ஆகிய இடங்களில் பிரச்சாரம் போது நாட்டின் வளர்ச்சியை உறுதிசெய்ய தங்களுக்கு வாக்களிக்குமாறு மேற்கொண்ட கேட்டுக் கொண்டார் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சி மூத்த தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் மகேந்திரபுரா ககாரியா ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மெகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்துஸ்தானி அவாம் மோர்ட்சா தலைவர் திரு ஜிதன் ராம் மஞ்சி ஆர்எல்எஸ்பி தலைவர் திரு உபேந்திர குஷ்வஹா ஆகியோரும் தங்களது அணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர் எல்ஜேபி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருவனந்தபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரியும் கன்னூரில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் இதனிடையே ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலளைக்கு எடுத்துக் கொள்ளபட்டன இந்த தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளவர்கள் மனுக்களை விலக்கிக்கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

தில்லி மாநில மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது எந்தவொரு மக்களவை தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி உடன் கூட்டணி இல்லை என்ற காங்கிரசின் அறிவிப்புக்கு பின்னரே ஆம் ஆத்மி கட்சி இதனை தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி மாநில துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிஸோடியா காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீடு தங்களுக்கு திருப்தியளிக்கவில்லை என தெரிவித்தார் முக்கிய பிரமுகர்களுக்கு அகஸ்டாவெஸ்ட்லாண்ட் நிறுவனத்திடமிருந்து ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட சூசன் மோகன் குப்தாவின் ஜாமீன் மனுவை தில்வி நீதிமன்றம் இன்று நிராகரித்தது இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு நீதிபதி திரு அரவிந்த் குமார் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார் குப்தாவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதையொட்டி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது ஜாமீன் மனுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் வழக்கு சும்மந்தமான சாட்சியங்களை அழிக்க முயற்சிக்க கூடும் என்று அமலாக்கத்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் எனினும் குப்தாவின் நீதிமன்ற காவலை நீட்டிப்பது தொடர்பாள உத்தரவு எதையும் நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொன்பரப்பி வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்க்கை குறித்த இணையவழி தொடரின் ஒளிபரப்பை நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தனது கல்வி தகுதி மற்றும் சொத்து விபரங்கள் குறித்து தெளிவுப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு ஜி வி எல் நரசிம்மராவ் திரு ராகுல் காந்தி ஷடந்த காலங்களில் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் தெரிவிக்கப்பட்ட விபரங்களை உண்மை தன்மை குறித்து நாட்டு மக்கள் அறிய விரும்புவதாக கூறினார்

ராகுல் காந்தியின் கல்வி தகுதி குறித்து பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் பல்வேறு திட்டப் பணிகள் குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக காங்கிரஸ் தலைவர்களின் ஒருவரும் பஞ்சாப் மாநில அமைச்சருமான திரு நவ்ஜோத் சிங் சித்து குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜி எஸ் டி வரிவிதிப்பு மற்றும் பணமதிபிழப்பு நடவடிக்கை குறித்தும் குறை கூறினார் நாட்டில் உள்ள பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதற்கு பி ஜே பி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசே பொறுப்பு என்று அவர் தெரிவித்தார் ஏகபிரான் உயிர்த்தெழுந்த தினமானாஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக ஆளுனர் திரு பன்வாரிவால் புரோஹித் தமிழக முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு ஏ கே ஜெயின் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தில்லி நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த ரயில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் ரூமா ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது

சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை பஞ்சாப் சர்வீஸஸ் அணியை எதிர்கொள்கிறது ஆசிய பளுதுக்கும் சாம்பியன் போட்டிகள் சீனாவில் உள்ள நிங்போ நகரில் இன்று தொடங்குகிறது